மக்களவைத் தேர்தலுக்கானவேட்பாளர்களை இறுதிசெய்வதற்காகபிஜேபியின் மத்தியதேர்தல்குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறஉள்ளது

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் நடப்பாண்டிற்கானபத்மவிருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார்

ஜெய் ஷே முகமதுஅமைப்பின் தலைவர் மகுத் ஆசாரைச்வதேசபயங்கரவாதியாகஅறிவிப்பதற்குதேவையானநடவடிக்கைகள் தொடர்ந்துமேற்கொள்ளப்படும் என்றுமத்தியஅரசுகூறியுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்குஉறுதியானநடவடிக்கைகள் தேர்தலில் மேற்கொள்ளப்படும் என்றுதலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோராகூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாகநேற்று புதுதில்லியில் நடைபெற்றபல்துறைஅதிகாரிகளின் கூட்டத்தில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் பணபலத்தைகட்டுப்படுத்துவதற்காகவிரிவானநெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் கட்சிகள் அரசியல் மற்றும் வேட்பாளர்களின் செலவினங்கள் முழுமையாககண்காணிப்பதற்கு இந்தநெறிமுறைகள் உதவிடும் என்றும் சுனில் திரு அரோராதெரிவித்தார் மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கானஏற்பாடுகள் குறித்துதுணைத்தேர்தல் ஆணையர் திரு சுதீப் ஜெயின் இன்றுஆய்வு நடத்துகிறார் மாவட்டத் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறைஅதிகாரிகளுடன் அவர் விரிவாகஆலோசனைநடத்தஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஸ்ரீநகரில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் தேசியமாநாட்டுக்கட்சியைதவிர இதரகட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அம்மாநிலத்தில் சுட்டப்பேரவைத் தேர்தலைவிரைவில் நடத்தவேண்டும் என்றுகாங்கிரஸ் மக்கள் ஜனநாயகக் கட்சி பிஎஸ்பி உள்ளிட்டபல்வேறுகட்சிகள் வலியுறுத்தியுள்ளன உகந்தகுழ்நிலைஉருவாக்கப்பட்டபின்னரேசுட்டப்பேரவைத் தேர்தலைநடத்தவேண்டும் என்றபிஜேபிவலியறுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தலோடு சட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்தவேண்டும் என்றுற்கனவேவலியறுத்தப்பட்டதால் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லைஎன்றுதேசியமாநாட்டுக்கட்சிகூறியுள்ளது பிஜேபியின் மத்தியதோதல் குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கானவேட்பாளர்களை இறுதிசெய்வதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபிதலைவர் திரு அமித் ஷா அக்கட்சியின் மூத்தநிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கஉள்ளனர்

ராம்பிரசாத் ஷர்மா கட்சியிலிருந்துவிலகுவதாக அறிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கானஉத்தேசவேட்பாளர் பட்டியலில் தமதுபெயர் இடம் பெறாதது மனவருத்ததைஏற்படுத்தியிருப்பதாககூறியுள்ளார் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்குமுன்னதாகவேஅவர் இக்கருத்தைதெரிவித்துள்ளார்

பிரகாஷ் அம்பேத்கர் அறிவித்துள்ளார்

பிரகாஷ் அம்பேத்கர் கூறியுள்ளார் தேர்தல் நடத்தைநெறிமுறைகள் முறையாகபின்பற்றப்படுவதைஉறுதிசெய்ய அனைத்துநடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிரு சத்யபிரதாசாஹூ கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதற்காகமாநிலம் முழுவதம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகதெரிவித்தாா்

அஇஅதிமுககூட்டணியில் அங்கம் வகித்துள்ளதேமுதிகதலைவா் திரு விஜயகாந்த்தை முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுசந்தித்துபேசினார்

விஜயகாந்தின் உடல்நலம் குறித்துமுதலமைச்சள் விசாரித்ததாகளமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் திமுகதலைமையிலானமதச் சார்பற்றமுற்போக்குக் கூட்டணிசார்பில் ஈரோடுதொகுதியில் மதிமுகவேட்பாளராகதிரு கணேசமூர்த்திஅறிவிக்கப்பட்டுள்ளார் மாற்றத் திறனாளிகள் எளிதாகவாக்களிப்பதற்குதேவையானஅனைத்தநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதோதல் ஆணையம் கூறியுள்ளது

இதுகுறித்தகருத்தரங்கு இன்றுமாவட்டஆட்சித் தலைவர் மற்றும் தேர்தல் அதிகாரியுமானதிரு கதிரவன் தலைமையில் நடைபெற்றது இந்தியதேர்தல் ஆணையம் முதன்முறையாகபிடபிள்யுடி என்றசெயலியைஅறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

மேலும் அவர்கள் வீட்டிலிருந்துவருவதற்குவாகனவசதியும் தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டுள்ளது

நடப்பாண்டிற்கானபத்மவிருதுகளை இரண்டாவதுகட்டமாககுடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்கினாா்

இன்றையநிகழ்ச்சியில் எஞ்சியவர்களுக்குஅவர் இந்தவிருதுகளைவழங்கினார் சத்தீஸ்கரைசேர்ந்தகிராமியப் பாடக் க்குபத்மவிபூஷண் விஞ்ஞானிநம்பிநாராயணனுக்குபத்ம பூஷண் விருதுகளையும் குடியரசுத்தலைவர் வழங்கினார்

தமிழகத்தைசேர்ந்த சமூக சேவகள் திருமதி சின்னபிள்ளைக்குபத்மடநீ விருதினைகுடியரசுத்தலைவர் வழங்கினார் இந்தநிகழ்ச்சியில் பிரதம் திரு நரேந்திரமோடிமற்றும் மத்திய அமைச்சா்கள் பவர் பங்கேற்றனர் ஜெய் ஷே முகமதுதீவிரவாதஅமைப்பின் மகுத் தலைவர் ஆசாரைசா்வதேசபயங்கரவாதியாகஅறிவிப்பதற்குதேவையானநடவடிக்கைகள் தொடர்ந்துமேற்கொள்ளப்படும் என்றுமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

கோரிக்கைக்குஆதரவு தெிவித்துள்ளதாகவும் மத்தியஅரசுகூறியுள்ளது தீவிரவாதத்தைஒடுக்குவதற்காக இந்தியாமேற்கொள்ளும் அனைத்துநடவடிக்கைகளுக்கும் உதவிடதயாராக இருப்பதாகபிரான்ஸ் கூறியுள்ளது

குஷ்மா ஸ்வராஜ் இடையேநடைபெற்றதொலைபேசிஉரையாடலின் போது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டுபொறியிளாளா்களும் பணியிடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகளமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறார்

பள்ளத்தாக்குபகுதியில் இந்தசோதனைநடத்தப்பட்டதாகஅதிகாரிகள் காஷ்மீர் தெரிவித்தனர் பிஜேபிதலைமையிலானஅரசுபொறுப்பேற்றபின்னர் மத்தியில் எந்தவொருவரியும் உயர்த்தப்படவில்லைஎன்றுநிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லிகூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வரிக்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாககூறினார்